கிராமப்புற உள்ளாட்சிகளுக்குதிருத்தப்பட்டதேர்தல் அட்டவணையைஅவர் வெளியிட்டார்

இந்ததேர்தலில் இடஒதுக்கீடுமுறையாகபின்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்திற்குமேலும் புத்துயிர் அளிக்கதேவையானநடவடிக்கைகளைமத்திய அரசுதொடர்ந்துமேற்கொண்டுவருவதாகநிதியமைச்ச ர் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

கட்டமைப்புத்துறையின் வளர்ச்சிக்குகூடுதல் முன்னுரிமைஅளிக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்தார் பொருளாதாரவளர்ச்சிதற்போதுநான்கரைசதவீதமாககுறைந்துள்ளதுஎன்றும் நாட்டின் இதனைசரிசெய்ய் தேசிய ஜனநாயககூட்டணிஅரசுசரியானநடவடிக்கைகளைமேற்கொள்ளவில்லைஎன்றும் காங்கிரஸ் மூத்ததலைவரும் முன்னாள் மத்தியநிதியமைச்சருமானதிரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சென்னைவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டின் பொருளாதாரநிலைமோசமடைந்துவருவதாககூறினார் நிர்பயாநிதியைஅரசுபயன்படுத்தாததுவருந்தத்தக்கதுஎன்றுகுறிப்பிட்டஅவர் பெண்களின் பாதுகாப்பில் மிகுந்தகவனம் செலுத்தவேண்டும் என்றும் ஒவ்வொருஆணுக்கும் பெண்களைபாதுகாக்கவேண்டும் என்றஉணர்வு ஏற்படவேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நியாயவிலைக்கடைகளில் மானியவிலையில் வெங்காயத்தைவிற்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகதமிழகஉணவுத் துறைஅமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார்

வெங்காயத்தை இறக்குமதிசெய்வதற்குமத்தியஅரசுநடவடிக்கைஎடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

கொடுநாள் இன்றுகடைபிடிக்கப்பட்டது நாட்டிற்காகஉயிர்த்தியாகம் செய்த ஆயுதப்படைவீரர்களைகௌரவிக்கும் வகையில் இந்ததினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி துணைத்தலைவர் திருவெங்கய்யாநாயுடு குடியரசுத் வெளியிட்டுள்ளசெய்தியில் நாட்டிற்காக தங்களைஅர்ப்பணித்துக்கொண்டுள்ளபாதுகாப்புப்படைவீரர்கள் நலனுக்காகபொதுமக்கள் தாராளமாகநன்கொடைவழங்குமாறுகேட்டுக்கொண்டுள்ளார் ஆயுதப்படைவீரர்களின் துணிச்சலுக்குநாடுதலைவணங்குவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

மேலடுக்குசுழற்சிகாரணமாக தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்குபரவலாகமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டனம் தேனி திண்டுக்கல் திருவாரூர் கன்னியாகுமரிஆகியமாவட்டங்களுக்குட்பட்டசிலபகுதிகளில் அடுத்தஐந்துநாடகளுக்குமிதமானமழைபெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டின் சிறந்தபத்துகாவல்நிலையங்களின் பட்டியலில் தேனிஅனைத்துமகளிர் காவல்நிலையம் நான்காவது இடத்தைபிடித்துள்ளது அனைத்துமகளிர் காவல்நிலையங்களுக்கு இதனைசமர்ப்பிப்பதாகதேனிஅனைத்து மகளிர் காவல்நிலையஆய்வாளர் மங்கையர்திலகம் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பைசெயல்படுத்தியதனால் தமிழகத்திறகுஏற்பட்டுள்ள இழப்பீட்டைமத்தியஅரசிடமிருந்துமுழுமையாகபெறதேவையானநடவடிக்கைகளைமாநிலஅரசுகே மற்கொள்ளவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மாவட்டச் செய்திகள் சேலம் மற்றும் சூரமங்கலத்தில் உள்ளதீயணைப்பு நிலையங்களில் தமிழகதீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைடிஜிபிதிருசைலேந்திரபாபு இன்றுஆய்வு செய்தார்

நெல்லையில் தேசியமாணவர் படைமாணவர்கள் சார்பில் துாய்மை இந்தியாதிட்டத்தின்கீழ் தூய்மைப் பணிகள் இன்றுமேற்கொள்ளப்பட்டன விழுப்புரத்தில் பழங்காலநாணயங்கள் மற்றும் அஞ்சல் தலைகள் குறித்தகண்காட்சி இன்றுதொடங்கியது நாகர்கோவிலில் தபால் தலையின் முக்கியத்துவம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மற்றம் இந்தியதபால் துறையின் இலக்குஆகியவற்றைவிளக்கும் சிறப்பு தபால் தலைகண்காட்சிநடைபெற்றுவருகிறது மாவட்டம் சிவகங்கை சூராணத்தில் சட்டவிரோதமாகபதுக்கிவைக்கப்பட்டிருந்தஆறரைலட்சம் ரூபாய் மதிப்பிலான உர மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவேளாண் துறைதெரிவித்துள்ளது

நாளைநடைபெறவுள்ளஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவைஎதிர்கொள்கிறது